நோய் மேற்குவங்கும் பீகார் அஸ்ஸாம் ஒடிஸா ஆகிய மாநிலங்கள் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தரிதப்படுத்தமாறு மத்திய சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது

பாதுகாப்புத்துறை திரு ராஜ்நாத்சிங் இன்று ஜம்மு கஷ்மீரின் எல்லைக் கட்டுப்பாட்டுக்கோட்டுப் பகுதியில் பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு மேற்கொண்டார்

பிரதேசங்களில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

அம்மாநிலங்களை நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு மத்திய ககாதாரத்துறை இணைச் செயலாளர் திரு லவ் அக்வால் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அம்மாநிலங்களின் சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர்களுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தப் வேண்டுமென்றும் பரிசோதகைளை அதிகரிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

நோய் தொற்று சிகிச்கைகாக மத்திய அரசு வழங்கக்கூடிய மருத்துவ உபகரணங்களை மாநில அரசுகள் பெற்றுக் கொள்ள வேண்டுமென்றும் அவர் தெரிவித்துள்ளார்

இதற்கிடையே பீகார் மாநிலத்தில் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துற்கான நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக திரு லவ் அகாவால் தலைனாயில் உயா்நிலைக் குழு ஒன்று நாளை அங்கு செல்கிறது தேசிய நோய் கட்டுப்பாட்டு இயக்ககத்தின் இயக்குநர் டாக்டர் எஸ் கே சிங் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் மருந்தியல் பிரிவின் உதவி பேராசிரியர் டாங்டர் நீரஜ் நிஷால் ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர்

இதனிடையே மாநிலத்தில் நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதன் ஒரு பகுதியாக நாளை தளர்வில்லா முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது பால் விநியோகம் மற்றும் மருத்துவம் சார்ந்த பணிகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்த தளர்வில்லா முழு ஊரடங்கிற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோய் தொற்று சிசிக்சை குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவாகளின் உயிர்களைப் காப்பதில் நிதி ஒரு பொருட்டு அல்ல என்ற வகையில் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகக் குறிப்பிட்டார்

அனைத்து மருத்துவ முறைகளும் கொண்டு ஒருங்கிணைந்த சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களில் நான்கு பேருக்கு ப்ளாஸ்மா சிகிச்சை வழங்கப்பட்டு அவா்கள் அனைவரும் குணமடைந்துள்ளதாகவும் அவா் கூறிளார் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட காப்பிணி பெண்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கென சிறப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சென்ளை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ப்ளாஸ்மா வங்கி இன்னும் ஒரிரு நாட்களில் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் அவர் கூறினார் உயிரிழப்புகளை தடுப்பதற்கான உயர்தர மருந்துகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பாதுகாப்புத்துறை திரு ராஜ்நாத்சிங் இன்று ஜம்மு கஷ்மீரின் குப்பாவாரா மாவட்டத்தில் உள்ள எல்லைக் கட்டுப்பாட்டுக்கோட்டுப் பகுதியில் பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு மேற்கொண்டாா் அங்கு ராணுவ வீரர்களுடன் அவர் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் நம் நாட்டை பாதுகாப்பதற்காக வீரத்துடனும் தீரத்துடனும் பணியாற்றும் வீரர்களைக் கண்டு தாம் பெருமிதம் கொள்வதாகக் குறிப்பிட்டார் ஜம்மு கஷ்மீரின் பாதுகாப்பு குறித்து திரு ராஜ்நாத்சிங் உயரதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் இந்த கூட்டத்தில் துணை நிலை ஆளுநர் திரு கிரிஷ் சந்திர முர்மு மற்றும் அம்மாநில காவல்துறை தலைவா் திரு தீபாக்சிங் மற்றும் ரானுவ உயரதிகாரிகள் கலந்து கொண்டனா் எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் அத்தமீறி நடத்தம் தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டுமென்று அப்போது கேட்டுக் கொண்டார் ராணுவ வீரர்கள் எல்லைப்பகுதிகளில் விழிப்புடன் இருந்து ஊடுறுவவ்களை தடுக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் முன்னதாக திரு ராஜ்நாத்சிய் கஷ்மீரில் உள்ள அம்நாத் குகைக் கோவிலுக்குச் சென்று சாமி தரிசனம் செய்தார் பாதுகாப்பு அமைச்சருடன் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் ரானுவ தளபதி ஜெனரல் எம் எம் நரவாணே ஆகியோரும் சென்றிருந்தனர் சென்னையில் நேற்று காலமான கணிதத் துறையில் சிறந்து விளங்கிய பேராசிரியர் சி எஸ் சேஷாத்ரியின் மறைவுக்கு பிரதமா் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளாா் இந்தியா கணிதத்துறையில் சிறந்து விளங்கிய ஒருவரை இழந்துவிட்டதாக பிரதமா் தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் கணிதத்தின் அலஜீப்ரா பிரிவில் மிச்சிறந்த கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவர் சேஷாத்ரி என்றும் அவளர இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் அவளர பின்பற்றுபவர்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் கூறியுள்ளார் மைசூர் மகாராஜா ஜெய சாம்ராஜ்ய வாடியாரின் நூற்றண்டு நினைவு தினத்தையொட்டி நடைபெற்ற விழாவில் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு இன்று காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் மகாராஜா வாடியார் மைசூர் மாகாணத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை நிறுவுவதற்கும் அதில் ஜனநாயகப்பூர்வமாக ஒரு அரசை ஏற்படுத்தியவர் என்று புகழாரம் குட்டினார் இந்திய கலாச்சாரத்தை பிரதிபவித்தவர் என்றும் அதே நேரத்தில் மேற்கத்திய உலகின் அதிநவீனத்துவத்தை அறிந்து வைத்திருந்தா் என்றும் திரு வெங்கையா நாயுடு குறிப்பிட்டாா்

பீகார் ஜார்க்கண்ட் உத்திரபிரதேசம் மத்திய பிரதேசம் கள்நாடகா ஆந்திரபிரதேஷ் தெலங்கானா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் பரிசோதனை அடிப்படையில் ஜம்மு கஷ்மீர் மணிப்பூர் நாகலாந்து உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களில் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் இதர மாநிலங்கள் மற்றும் யுளியன் பிரதேசங்களில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது திட்டம் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு பேருதவியாக இருக்கும் இந்த என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இது இந்தியாவின் பெரிய அளவிலான நேர்மறை வளர்ச்சியை காண்பிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார்